குடிமக்களுக்கு அதிகாரமளித்தல் ஜனநாயகத்தின் வலிமையாள தூண் என்றும் கடந்த நான்கு வருடங்களில் மத்திய அரசு பல்வேறு வழிகளில் அதிகாரமளித்தலை செயல்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று மத்திய தகவல் ஆணையத்தின் புதிய கட்டிடத்தை திறந்துவைத்து பேசிய அவர் வெளிப்படைத் தன்மை மூலம் மக்களுக்கு ஆற்றவேண்டிய பொறுப்பை உறுதிசெய்ய முடியும் என்று கூறினார் தகவல் துறையில் கேட்டல் உரையாடல் விவாதித்தல் செயல்புரிதல் மற்றும் தகவல் அளித்தல் ஆகிய ஐந்தும் முக்கிய தூண்களாக விளங்குவதாக பிரதமர் தெரிவித்தார் தகவல் தொழில்நுட்பம் மூலம் நடவடிக்கைகளை எளிமைப்படுத்துவது மட்டுமின்றி சேவைகளின் தரத்தையும் வெளிப்படைத் தன்மையையும் உறுதிசெய்வது அவசியம் என்று அவர் கூறினார் மின்னனு அதிகாரமளித்தல் சமூகத்தை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக கூறிய அவர் பல திட்டங்களில் செயலாக்கம் அடிப்படை அளவில் சீர்செய்யப்பட்டு வெளிப்படைத்தன்மயை ஏற்படுத்தியதன் மூலம் அத்திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் மக்களும் தங்களின் கடமைகள் குறித்த விழிப்புணர்வை அறிய வேண்டும் என்றும் கடமையை ஆற்றாமல் உரிமையை கோருவது அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தகவல் ஆணையத்தின் மொடைல் செயலி ஒன்றையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கிவைத்தார் பெண்களை அறிவியல் துறையில் பங்கேற்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் குடியரகத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற இந்திய அறிவியல் கழகம் இந்திய தொழில்நுட்பக் கழகம் மற்றும் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் இயக்குநர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இவ்வாறு கூறினார் அறிவியல் துறையில் பங்கேற்பதற்கு பாலின பாகுபாடு கூடாது என்று கூறிய அவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் மாணவிகளும் பெண்களும் பங்கேற்க வேண்டியது அவசியம் என்று கூறினார்

பாலின பாகுபாடு அகற்றப்படவில்லையெனில் அறிவியல் துறையில் முன்னேற முடியாது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார்

பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கட்சித் தலைவர் திரு அமித் ஷா மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்துகொள்ள உள்ளனர் தில்லியில் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே நேரடியாக அளிக்கும் கோரிக்கைக்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு தில்லி துணைநிலை ஒப்புதலுக்காக அனுப்பிவைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் இணைக்கப்படுவதற்கான காலக்கெடு மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஆதார் என் தொடர்பான வழக்கு விசாரணையில் மனுதாரர்கள் தங்களது வாதங்களை இம்மாத இறுதிக்குள் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் திரு

வேணுகோபால் கேட்டுக் கொண்டார் இதில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் தேவைப்பட்டால் காலக்கெடுவை மேலும் நீட்டிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்று அவர் கூறினார் இதனை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

மேலும் நான்கு பெண் குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தைக்கு நடைபெற்றுவந்த திருணம் தற்போது ஐந்து குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை வீதம் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் தெற்காசியாவில் இரண்டரை கோடி குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டுள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது

பணியின்போது தங்களது இன்னுயிரை தியாகம் செய்யும் மத்திய ஆயுத காவல்படை வீரா்களின் குடும்பத்தினருக்கு உதவிடும் வகையில் நன்கொடைகளை வழங்குவதற்கு பாரத் கீ வீர் என்ற புதிய இணைதள வசதி தொடங்கப்பட்டுள்ளது மக்களவையில் இதுதொடர்பான கேள்வி ஒன்றுக்கு மத்திய உள்துறை இணையமைச்ச் திரு

நன்கொடை அளிக்க விரும்புவோா் இந்த புதிய இணையதள வசதியை பயன்படுத்தி நேரடியாக சும்பந்தப்பட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி அளிக்க முடியும் என்றும் பாரத் கீ வீர வங்கி கணக்கிலும் நன்கொடைகளை வழங்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்

கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார்

முன்னதாக நேற்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆபுஷ்மான் பாரத் நிகழ்ச்சி நடத்தப்படுவது குறித்து கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழவேண்டும் என்பதே ஆயுஷ்மான் பாரத்தின் முக்கிய கருப்பொருளாகும்

இந்த திட்டத்தின் மூலம் முதல் கட்டமாக ஒன்றரை வட்சம் குகாதார மையங்கள் மூலம் விரிவாள முதன்மை கனதார திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இரண்டாம் கட்டமாக தேசிய ககாதார பாதுகாப்புத் திட்டமும் செயல்படுத்தப்படவுள்ளது இதன் மூலம் வறுமைக்கோட்டிற்கீழ் உள்ள பத்து கோடி பேர் பயன் பெறுவார்கள் என்றும் ஆண்டிற்கு ஐந்து லட்சும் ரூபாய் செலவில் மருத்துவ சிகிச்சைபெற வழிவகை ஏற்படும் என்று கூறப்படுகிறது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மறுசீராய்வு செப்யவாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதாக மத்திய அரக தெரிவித்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என திமுக செயல்தலைவர் திரு மு க

கொழும்புவில் நேற்று தொடங்கிய முத்தரப்பு டுவெண்டி டுவெட்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது